ருபாய் நிவாரணஉதவிவழங்கப்படும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார் இத்தொடர்பாக நேற்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் வரலாறுகாணாதவகையில் கேரளாவில் கனமழைபெய்துவருவதாககுறிப்பிட்டுள்ளார் கேரளாவில் மணழ வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குதமிழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகஅவர் கூறியுள்ளார் மீட்பு பணிகளில் உதவிடுவதற்குதேவையானஅனைத்தஉதவிகளையும் வழங்க தமிழகஅரசுதயாராக இருப்பதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிஅந்தஅறிக்கையில் தெரிவித்துள்ளார்

தாழ்வானபகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்குசெல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

மேற்குதொடர்ச்சிமலைப்பகுதியில் பெய்துவரும் மழைகாரணமாகதேனிமாவட்டத்தில் உள்ளஅணைகளின் நீர் மட்டம் தொடர்ந்துஅதிகரித்துவருகிறது

தேர்தல் நடத்தைநெறிமுறைகள் யாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதிகளுடன் கூடிய மின்னணுவாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்டபல்வேறுபிரச்னைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளது

பூர்த்திசெய்யப்பட்டவிண்ணப்பங்களைசமர்ப்பிக்கஅடுத்தமாதம் ஐந்தாம் தேதிகடைசிநாளாகும் சர்வதேசஉயிரிஎரிபொருள் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திருநரேந்திரமோடிஉரையாற்றஉள்ளார் கச்சாஎண்ணெயின் இறக்குமதியைகுறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் உயிரிஎரிபொருள் உதவிடும் என்பதால் இதுகுறித்து இந்தநிகழ்ச்சியில் விரிவாகவிவாதிக்கப்படஉள்ளது விவசாயிகளுக்குகூடுதல் வருமானத்தைஏற்படுத்துவதற்கும் இது வகைசெய்யும் என்றுமத்தியஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது விவசாயிகள் விஞ்ஞானிகள் தொழில்முனைவோர் மாணவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தமருந்தகங்களில் குறைந்தவிலையில் மருந்துகள் கிடைப்பகால் பெரிகம் பயனுள்ளதாகஉள்ளதுஎன்றுபயனாளிகள் தெரிவித்தனர்

தேசியகுடற்புழு நீக்கதினம் இன்றுகடைப்பிடிக்கப்படுகிறது

மகாராஷ்ட்ராவில் அரசுஊழியர்கள் மேற்கொண்டிருந்தவேலைநிறுத்தபோராட்டம் விலக்கிகொள்ளப்பட்டுள்ளது

கருர் மாவட்டத்தில் இன்றுநடைபெறுவதாக இருந்தகனஅம்மாதிட்டமுகாம்கள் ரத்துசெய்யப்படுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

போதைப்பொருள் கடத்துவதுகறித்துகவல் தெரிவிப்பவர்களுக்குதகுந்தசன்மானம் வழங்கப்படும் என்றுதாத்துக்குடி சுங்கத்துறைஅறிவித்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் முத்ராதிட்டத்தின்கீழ் கடந்தநான்குமாதத்தில் மட்டும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கடனுதவிபெற்றுள்ளனர் பெட்ரோல் டீசல் விலைலிட்டருக்குஎட்டுகாசுடயர்ந்துள்ளது ஆபரணத் தங்கத்தின் விலைசவரனுக்குளட்டு ரூபாய் குறைந்துள்ளது

இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கிடையேயான இரண்டாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது லண்டனில் நேற்றுதொடங்கவிருந்த இப்போட்டிமழையினால் பாதிக்கப்பட்டது

இந்தியா ஏ தென்னாப்பிரிக்கா ஏஅணிகளுக்கிடையேயான இரண்டாவதுநான்குநாள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்றுபெங்களுருவில் தொடங்குகிறது